இனி விரிவான செய்திகள்

அப்போது பேசிய அவர் நோய் தொற்றை குறைக்க சிறிய அளவிலான கட்டுப்படுத்துதல் மண்டலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாா் மகாராஷ்டிரா சத்தீஷ்கா் பஞ்சாப் மத்தியப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நோய் தொற்றின் இரண்டாவது அலை உள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மற்ற மாநிலங்களுக்கும் இது வேகமாக பரவி வருவதாக கூறினார் முதலாவது அலையவிட நோய் தொற்றின் இரண்டாவது அலை அதிகமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பொதுமக்களின் பங்களிப்புடன் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் தற்போதைய சூழ்நிலையில் சிறப்பாக இயங்கி வருவதாக தெரிவித்தாா் முகக்கவசம் அணிவதன் அவசியம் கோவிட் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுதல் ஆகியவை குறித்த விழிப்புணாவை பொதுமக்களுக்கு மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று அவா் வலியுறுத்தினார் தடுப்பு மருந்தை செலுத்திக் கொள்வதற்காக பதிவு செய்யும் பணியில் மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு உதவிபுரியும் பணியில் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோட கேட்டுக்கொண்டார் பிரதம் திரு நரேந்திர மோடி நெதாவாந்து பிரதம் திரு மாா்க் ருடே உடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் இருநாடுகளுக்கிடையேயான அப்போது ஒத்துழைப்பு குறித்து நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டறிவது குறித்தும் இருதலைவா்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெதர்வாந்தில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிபெற்று திரு மார்க் ருடே பிரதமராக பதவியேற்ற நிலையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜம்மு காஷ்மீரில் எட்டு மாவட்டங்களில் நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதை அடுத்து ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

மத்தியப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து நகரங்களிலும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது

இது நாளை முதல் அமல்படுத்தப்படவுள்ளது

ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவா் தலைநகா் டாக்காவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பங்களாதேஷ் நாட்டு ரானுவ அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் பின்னா் அந்நாட்டு கடற்படை தளபதி மற்றும் விமானப்படை துணை தளபதி ஆகியோரை சந்தித்து பேசினார் நாளை மறுநாள் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சளர ஜெனரல் எம் எம் நரவானே சந்தித்து பேசவுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்ஷி உள்நாட்டிற்கு தேவையான போதிய அளவு தடுப்பு மருந்து கையிருப்பு உள்ளதாக கூறினாா் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரிடம் தொலைபேசி வாயிலாக பராகுவே நாட்டு வெளியுறவு அமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்நாட்டிற்கு தடுப்பு மருந்து அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பராகுவேயில் இந்திய துதரகம் திறக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார் மியான்மர் சூழ்நிலை குறித்த கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவு செயதித்தொடர்பாளர் மியான்மரில் நடைபெறும் வன்முறை சும்பவத்தை இந்தியா கண்டிப்பதாகவும் அந்நாட்டில் மீண்டும் ஜனநாயக ஆட்சி அமைய ஆதரவு அளிப்பதாகவும் கூறினார் சத்தீஷ்கா் மாநிலத்தில் மாவோயிஸ்ட்களால் கடத்தி செல்லப்பட்ட மத்திய ரிசா்வ் காவல்படை வீரா் ராகேஷ்வர் சிங் மன்ஹாஸ் நேற்று மாலை விடுவிக்கப்பட்டார் கடந்த மூன்றாம் தேதி அன்று பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது தூக்குதல் நடத்திய மாவோயிஸ்ட்கள் இவரை கடத்தி சென்றிருந்தனா் இந்நிலையில் வனப்பகுதி ஒன்றில் சமூக ஆர்வல் மற்றும் பழங்குடியின தலைவர் ஆகியோரிடம் பாதுகாப்பு படை வீரரை மாவோயிஸ்ட்கள் ஒப்படைத்தனா் விடுவிக்கப்பட்ட பாதுகாப்பு படை வீரரிடம் உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா தொலைபேசி வாயிலாக நேற்று உரையாடி நலம் விசாரித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு காஷ்மீர் சோபியான் பகுதியில் நேற்று மாலை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனா் மேலும் அப்பகுதியில் தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நிதியுதவியை பெற தங்களது வங்கி கணக்குகளை மாவட்ட ஆட்சியர்களிடம் அளிக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் கேட்டுக்கொண்டுள்ளார்

தடகள வீராங்கனை டுட்டி சந்திற்கு சத்தீஷ்கா் மாநில வீர்னி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது

ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த டுட்டி சந்த் இத்தாலியில் நடைபெற்ற உலக பல்கலைக்கழக தடகள விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரூ அணியை எதிர்கொள்கிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது நாளை சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது சென்னை அகமதாபாத் பெங்களூரு கொல்கத்தா தில்லி மும்பை ஆகிய ஆறு நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது

ஆடவர் பிரிவில் சந்தீப் சிங் சுமித் மாலிக் மகளிர் பிரிவில் அன்ஸூ மாலிக் பூஜா உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கின்றனர் இந்தியாவுக்கு எதிரான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் பெவாரஸ் வெற்றிபெற்றது